ராம்நாத் கோவிந்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்து நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார் சென்னையில் நாளை முதல் ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் ஃபிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கோவிட் மருத்துவமனையாக இயங்கும் இந்திராகாந்தி மருத்துவ கல்லூரி குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசியுள்ளார் சர்வதேச விவகாரம் உள்நாட்டு விவகாரம் ஆகிய பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

குரு வேத வியாசரின் பிறந்தநாள் வியாசர் பூர்ணிமா என்றும் குரு பவுர்ணமி என்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது தன்னலமற்று அறிவொளியை பகிரும் மனப்பான்மையோடு செயலாற்றும் ஆசிரியர்களை போற்றும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமது வாழ்வை அர்த்த்முள்ளதாக மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள் என்றும் இந்நாளில் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துகளை உரிதாக்குவதாக தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் பார்வையிட்டனர்

பழனிசாமி அறிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நாளை முதல் போக்குவரத்து சிக்னல்கள் இயங்கும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் நாளை முதல் ஊரடங்கில் சில தளர்வுகளை அரசு அறிவித்துள்ள நிலையில் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் காய்கறி மற்றும் பொருட்கள் வாங்கும் போது அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொது மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென தமிழக சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளாஸ்மா திட்டத்தை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருதாகவும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் உள்ள நிலையில் இந்த நோய் அல்லாதன இதர நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்மென அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நோய் தொற்று அச்சத்தால் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் தங்களது வீடுகளில் உள்ள நீரிழிவு இரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று மருத்துவ சிகிச்சை செய்யும் வசதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

நாராயணசாமி எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இம்மருத்துவ கல்லூரியில் இல்லை என்று வதந்தியை பரப்பி மக்களை அச்சப்பட செய்யும் விஷமத்தனமான செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

அப்போது அங்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் உணவு மற்றும் சுகாதார வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் கோவிட் பரிசோதனை எடுக்க ஆகும் நேரத்தைக் குறைத்து ஒரு மணி நேரத்திற்குள் பரிசோதனையை எடுத்து முடிக்குமாறு அதிகாரிகரிகளுக்கு அறிவுறுத்தினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்து நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார் சென்னையில் நாளை முதல் ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது

தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் ஃபிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கோவிட் மருத்துவமனையாக இயங்கும் இந்திராகாந்தி மருத்துவ கல்லூரி குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்